முன்வருமாறு எண்ணெய் உற்பத்தியாளர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார்

தேதிக்குள் தாக்கல் செய்யுமாறு தேசிய பசுமைத் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது

கச்சா எண்ணெய் விலை உயர்வால் சர்வதேச பொருளதார வளர்ச்சி பாதிக்கப்படுவதை கட்டுப்படுத்த முன்வருமாறு சவுதி அரேபியா உள்ளிட்ட எண்ணெய் உற்பத்தியாளர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் சர்வதேச எண்ணெய் உற்பத்தியாளர்கள் மற்றும் இந்திய எண்ணெய் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் புதில்லியில் நேற்று ஆலோசனை நடத்திய அவர் பெட்ரோல் டசல் விலைஉயர்வை கட்டுப்படுத்த எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளும் அதனை வாங்கும் நாடுகளும் கூட்டாக செயல்பட வேண்டும் என்றார் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும்போது அதற்கான தொகையை அமெரிக்க டாலருக்குப் பதிலாக இந்திய ரூபாயிலேயே பெற்றுக் கொள்வதற்கு வெளிநாட்டு எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் எண்ணெய் வளமிக்க நாடுகள் சர்வதேச பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு செயல்படுவது அவசியம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பெட்ரோல் டீசல் விலையைக் கட்டுப்படுத்துவது தொடர்பான மத்திய அரசின் நடவடிக்கை ஒரு தேர்தல் நாடகம் என காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் கிரு

பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்த இவற்றை சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின்கீழ் கொண்டு வர வேண்டும் எனவும் திரு

சிங் வலியுறுத்தியுள்ளார்

வெங்கையா நாயுடு தலைமையேற்றுச் செல்கிறார் மூன்றுநாள் பயணமாக பெல்ஜியம் செல்லும் திரு வெங்கையா நாயுடு மாநாட்டின் இடையே ஆஸ்திரியா போர்ச்சுக்கல் ஸ்விட்சர்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் சந்திக்கவுள்ளார்

முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல்கலாமின் பிறந்த நாளையொட்டி கலாமின் தொலைநோக்குச் சிந்தனை கனவுக்கு ஒரு சவால் என்ற பெயரிலான வலைதளத்தை பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார் புததில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் காலஞ்சென்ற அப்துல்கலாம் ஒரு தலைசிறந்த விஞ்ஞானியாக மட்டுமன்றி மிகச் சிறந்த நிர்வாகியாகவும் செயல்பட்டவர் என புகழாரம் சூட்டனார் செயற்கைப் புலனாய்வு ரோபோடிக்ஸ் தானியங்கி முறைகள் மற்றும் இணைய பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்களில் இந்த வலைதளம் கவனம் செலுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார்

நாட்டில் உள்ள அனைத்து கிராமப் பஞ்சாயத்துகளும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் டிஜிட்டல் முறையில் இணைக்கப்படும் என மத்திய தொலைத் தொடர்புத் துறை அமைச்சர் திரு மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பாரத் பிராட்பேண்டு நெட்வொர்க் நிறுவனத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்துப் பேசிய அவர் நாட்டில் உள்ள சுமார் இரண்டரை லட்சம் கிராமப் பஞ்சாயத்துகளை டிஜிட்டல் முறையில் இணைக்கும் பாரத் நெட் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார் மின்னு ஆளுகை மின்னணு சுகாதாரம் மின்னணு வங்கி உள்ளிட்ட சேவைகளை குடிமக்களுக்கு பாரபட்சமற்ற முறையில் வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கம் என்றும் திரு மனோஜி சின்ஹா தெரிவித்தார்

வாகனப் பயிற்றுர் உரிமத்திற்கு விண்ணப்பிக்கும் இளைஞர்களுக்கு முறையான மற்றும் கட்டமைப்பு சார்ந்த பயிற்சியை வழங்கும் நோக்கில் இத்திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் பாதுகாப்பான சாலை மற்றும் நகரங்களை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மத்தியில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாடு முழுவதும் ஒரே நிலையிலான சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்தப்படும் என அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் மத்தியப்பிரதேச மாநிலம் தாப்ராவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தற்போது நடைமுறையில் உள்ள பல நிலையிலான ஜிஎஸ்டி வரி விதிப்பால் சிறுகடை வியாபாரிகள் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர் என்றார் சிவர் செய்யும் தவறுகளுக்காக நாடுமுழுவதும் உள்ள கோடிக்கணக்கான நேர்மையான வணிகர்கள் பாதிக்கப்படுவதை அனுமதிக்கமுடியாது என்றும் திரு ராகுல்காந்தி தெரிவித்தார்

நீதிபதி தருண் அகர்வால் தலைமையிலான குழு விடுத்த கோரிக்கையை தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்றுக் கொண்டுள்ளது

பஞ்சமி நிலங்களின் மொத்த பரப்பளவு அவற்றில் எவ்வளவு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது என்பது பற்றிய விவரங்களும் கோரப்பட்டுள்ளதாக இந்த ஆணையத்தின் துணைத் தலைவர் திரு

முருகன் தெரிவித்துள்ளார் ஷெட்பூல்டு வகுப்பு மக்களுக்கான மட்டும் வழங்கப்பட்ட இந்த நிலங்கள் தற்போது பிற சமுதாயத்தினர் வசம் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் காவிரி மேலாண்மை வாரியத்தை முடக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டுவரவுள்ள ஆற்றுப்படுகை மேலாண்மைச் சட்டத்தை கைவிட வேண்டும் என பாமக இளைஞரணித் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரவிருக்கும் நாடாளுமன்றக் குளிர்கால கூட்டத் தொடரில் கொண்டுவரப்படவுள்ள இந்தப் புதிய சுட்டம் தமிழகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார் எனவே அணைகளை கையாளும் அதிகாரத்தை மத்திய அரசு காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் சுற்றுச் சூழலை பாதுகாக்க பிளாஸ்டிக் பொருட்களின் உபயோகத்தை கைவிட வேண்டும் என பிளாஸ்டிக் ஒழிப்புக்கான தமிழக அரசின் பிரச்சாரத் தூதரான நடிகர் விவேக் வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்தநாளை ஒட்டி தருமபுரி மாவட்டம் பள்ளிகுளத்தில் மரக்கள்றுகள் நடும் திட்டத்தை தொடங்கி வைத்தப் பேசிய அவர் தூய்மையான காற்றை சுவாசிக்க அதிக அளவில் மரங்களை நட்டு பராமரிக்க வேண்டியது அவசியம் என்றார்

மாலத்தீவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலை ரத்து செய்யக்கோரி அந்நாட்டு அதிபர் திரு அப்துல்லா யாமீன் தாக்கல் செய்துள்ள மனுமீதான விசாரணையை மாலத்தீவு உச்சநீதிமன்றம் இன்று மேற்கொள்ளவுள்ளது

வையாபுரி கூறியுள்ளார்

தேசிய ஆயுர்வேத தினத்தையொட்டி சென்னை உள்ளிட்ட தென்மண்டல விமான நிலையங்களில் மூலிகைத் தோட்டங்கள் உருவாக்கப்படவுள்ளது

வெஸ்ட் இண்டஸ் அணியுடனான இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி பெற்ற வெற்றியைத் தொடர்ந்து வெளியிடப்பட்ட தரவரிசையில் பிரித்வி ஷா ரிஷப் பந்த் ஆகியோர் முன்னேறியுள்ளனர்

டென்மார்க் ஒப்பன் பேட்மின்டன் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன தொடக்க ஆட்டத்தில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி

சிந்து

இரட்டையர் பிரிவிலும் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் ஆடவர் இந்திய இணை பங்கேற்கின்றன